டெல்டா பாசனத்திற்காக மேட்டுர் அணை நாளை திறக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு

பழனிச்சாமி தெரிவித்துள்ளார்

தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது

எடப்பாடி கே பழனிச்சாமி நாளை திறந்துவைக்கிறார்

வேளாண் பெருமக்கள் நீர் மேலாண்மை செய்து பாசனத்திற்கு பயன்படுத்துமாறு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார்

அப்பகுதிகளில் வெள்ளம் மிகுதியால் அங்குள்ள தொங்கும் பாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அசம்பாவிதங்களைத் தடுக்கும்வகையில் மாவட்ட நிர்வாகம் முன் எச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன

வெள்ளப்பெருக்கு காரணமாக பரிசல் இயக்கவும் ஆற்றில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது வெள்ள நிலவரம் இயல்பு நிலைக்கு திரும்பும்வரை சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலுக்கு வருவதை தவிர்க்குமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது தமிழ்நாடு வெள்ளம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது

க

முன்னதாக குருத்துக்குளி இத்தலார் எமரால்ட் கிராமங்களில் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு ஒரு கலட்ச ருபாய் நிதி உதவியையும் நிவாரண பொருட்களையும் திரு

கேரள மாநிலம் வயநாட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை காங்கிரஸ் கட்சியின் திரு ராகுல் காந்தி இன்று நேரில் ஆய்வு செய்தார்

மைசூர் மற்றும் தக்ஷின் கனடா மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார்

தேவேந்திர

ஆங்கில நாளிதழுக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் இம்முடிவு இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் என்று தெளிவுபடுத்தினார் நாட்டின் முன்னணி தொழில் முனைவோர் பலர் ஜம்மு காஷ்மீரில் முதலீடு செய்ய முன்வந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய பிரதமர் நீடித்த நிலையான வளர்ச்சிக்காக தொலைநோக்கு பார்வையுடன் பல்வேறு திட்டங்களை மத்தியஅரசு செயல்படுத்தி வருவதாக கூறினார்

பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார் இண்டோரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியஅவர் மத்தியஅரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் இனிமேல் ஜம்மு காஷ்மீருக்கும் பொருந்தும் என்றார்

ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு

பிரதமர் திரு

ஜெய்சங்கர் முக்கிய ஆலோசனை மேற்கொள்கிறார் விக்ரம் சாராபாய் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என போற்றப்படும் விக்ரம் சாராபாயின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் சாராபாய் பல்வேறு விண்வெளி ஆராய்ச்சி மையங்களைத் தொடங்கி இந்திய விஞ்ஞானிகளுக்கு ஒரு உந்துசக்தியாக திகழ்வதாக புகழாரம் குட்டியுள்ளார்

பக்ரீத் தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணை தலைவர் திரு வெங்கைய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆளுநர் திரு

எடப்பாடி கே பழனிச்சாமி திமுக தலைவர் திரு

க

நாடுமுழுவதும் உள்ள பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகைகள் அதிகாலை முதலே நடைபெற்று வருகின்றன நாகை மாவட்டம் நாகூர் தர்காவில் சிறப்பு தொழுமைகள் நடைபெறுகின்றன

ஆர் பாளையம் ஈத்கா மைதானத்தில் இன்று நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் கலந்துகொண்டனர் நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் மாநகராட்சி மைதானத்தில் தமிழ்நாடு நவ்ஹித் ஜமாத் சார்பில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்துகொண்டனர் ஒருவருக்கொருவர் அன்பை பறிமாறிக் கொண்டதோடு ஏழை எளியவர்களுக்கு பணம் அரிசி உணவு மாமிசம் உள்ளிட்டவற்றையும் வழங்கினர் திருச்சியில் அரசு சையது முர்துஷா மைதானம் உள்ளிட்ட பள்ளிவாசல்களிலும் தேனி மாவட்டம் பெரியகுளம் கம்பம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சிறப்பு தொழுகைகள் நடைபெறுகின்றன

சிறுமலையில் அரசு அதிகாரிகளுடன் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர் இத்திட்டம்மூலம் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிவார்கள் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி விஜயலெட்சுமி தலைமை வனப்பாதுகாவலர் திரு

விஜயபாஸ்கர் போக்குவரத்து விதிகளை மீறுவோர்மீது மின்னணு அபராத சீட்டு வழங்கும் திட்டத்தை திருச்சியில் மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு

விஜயபாஸ்கர் நாளை தொடங்கிவைக்கிறார்

யானைகள் தினம் உலக யானைகள் தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது ஆப்பிரிக்க ஆசிய நாடுகளின் வனப் பகுதிகளில் நிலவும் பாதுகாப்பற்ற சூழலால் யானைகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதையடுத்து யானைகளை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும்வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் கடைப்பபிடிக்கப்பட்டு வருகிறது நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் இன்றுமாலை பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாமியா இமாட் கலப்பு இரட்டையர் பிரிவில் எட்வின் ஜாய் ஸ்ருதி மிஷ்ரா இணை மகளிர் இரட்டையர் பிரிவில் தனிஷா கிராஸ்டோ அடிட்டி பட் இணை தங்கப்பதக்கம் வென்றன ஆடவர் இரட்டையர் பிரிவில் இஷான் விஷ்ணுவர்தன் இணை வெள்ளிப்பதக்கத்தைக் கைப்பற்றியது மால்விகா மெய்ரபா லூவாங் ஆகியோர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் தலா ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளனர்